முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தை இன்று காணொலி மூலம் துவக்கி வைத்தாா்

எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தை காணொலி மூலம் இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து துவக்கி வைத்தார் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியம் பிரிக்கப்பட்டு நாமக்கல் ஒன்றியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது

ஆசியா மரியம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் திரு

ராஜேந்தின் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் காங்கிரஸ் கட்சியினர் அவையின் மையப் பகுதியில் குழுமி தத்தம் கோரிக்கைகளை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள்

பேல் போர்விமான ஒப்பந்தத்தில் நீதிமன்றத்தை அரசு தவறாக வழிநடத்துவதாக காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சனையில் நாட்டை தவறாக வழிநடத்திய ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார்கள்

முன்னதாக சீனாவில் நடைபெற்ற உலக பேட்மிட்டன் சாம்பியன் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய பி

சிந்துவின் வெற்றியை அவைத்தலைவா் திரு

உறுப்பினர்கள் சிந்துவின் சாதனையை பாராட்டினர் இதனிடையே முத்தலாக் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கடந்த செப்டம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதா இன்று மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது மத்திய சட்ட அமைச்சர் திரு

முத்தலாக் முறையால் பாதிக்கப்படும் இஸ்லாமிய மகளிருக்கு உதவும் வகையில் பல்வேறு திருத்தங்களுடன் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

சாம்வெல்சன் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மாஸ்வராஜை இன்று மாலை சந்தித்து பரஸ்பர நலன்சார்ந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

நரேந்திரமோடி இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிக்குடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தை இன்று மாலை சந்திக்கும் மாலத்தீவு அதிபர் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

சஜன் குமார் குற்றவாளி என்று அறிவித்து அவருக்கு ஆயுள்தண்டனை வழங்கி டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது நீதிபதிகள் எஸ் முரளீதர் வினோத் கோயல் கொண்ட அமர்வு திரு சஜன்குமார் வகுப்பு ஒற்றுமையை சீர்குலைத்ததோடு வெறுப்புணர்வை பரப்பியதன் பேரில் குற்றவாளியாக அறிவிக்கப்படுவதாக தெரிவித்தது

இவ்வழக்கு விசாரணையில் சஜன்குமாரை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்த விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து வன்முறையில் உயிரிழந்த குடும்பத்தினரின் சார்பாகவும் சிபிஐ சார்பாகவும் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இத்தீர்ப்பை வழங்கியுள்ளது

அசோக் கெலோட் இன்று பதவியேற்றார் ஜெய்ப்பூர் ஆல்பர்ட் நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கல்யாண் சிங் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இந்நிகழ்வின்போது அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்ட சச்சின் பைலட் துணை முதலமைச்சராக செயலாற்றுவார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தெலுங்கு தேச கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அவருக்கு பதவிபிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

புபேஷ் பாகல் இன்று மாலை பதவியேற்க உள்ளார் ராய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ம் ம் ம் ம் ம் ம காஞ்சிபுரம் தமிழகத்தில் அடுத்த மாத இறுதிக்குள் பள்ளி மாணாக்கருக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் அவர்களின் முகவரி ஆதார் கல்வி சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்தும் இடம்பெற்றிருக்கும் என்றார் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார்

ம் ம் ம் ம் ம தூத்துகுடி தூத்துகுடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக பெறப்படும் மனுக்கள் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் தூத்துகுடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சனையில் தேவையில்லாமல் மாணவர்களையும் பொதுமக்களையும் துாண்டி விடுவது தெரிந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார்

இதனிடையே தீர்ப்பாயத்தின் முடிவிந்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதையடுத்து தங்களை விசாரிக்காமல் தீர்ப்பாயத்தின் முடிவிந்கு இடைக்கால உத்தரவு எதும் பிறப்பிக்க கூடாது என்று கோரும் கேவியட் மனுவை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது ம் ம் ம் ம் ம் ம வானிலை வாய்ஸ் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்க கடலில் தீவிர புயலாக மையம் கொண்டுள்ள பெய்ட்டி இன்று காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பரமபதவாசல் திறப்பு நாளை அதிகாலை நடைபெற உள்ளது விழாவையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது